நாடுமுழுவதும் தடுப்பு மருந்துசெலுத்துவதற்கானசெலவினத்தைமத்தியஅரசேஏற்றுக் கொள்ளவேண்டும் என்றுமேற்குவங்கமுதலமைச்சர் செல்விமம்தாபானர்ஜி வலியுறுத்தியுள்ளார்

இந்தநோய் தொற்றுப் பரவலைகட்டுப்படுத்துவதற்காகஎடுக்கப்பட்டநடவடிக்கைகளைஅவர் விரிவாகஎடுத்துரைத்தார்

பரிசோதனைகளின் எண்ணிக்கைதொடர்ந்துஅதிகரிக்கப்பட்டுவருவதாகவும் அவர் கூறினார்

இந்தநோய் தொற்றுப் பரவலைகட்டுப்படுத்துவதற்காகஅமெரிக்காஅளித்துவரும் உதவிகளுக்கும் அவர் நன்றிதெரிவித்துக் கொண்டார்

அத்தியாவசியபணிகளைதவிர இதர அனைத்துசேவைகளுக்கும் தடைவிதிக்கப்பட்டுள்ளது தகவல் தொழில்நுட்பநிறுவனங்கள் வீட்டில் இருந்தேபணியாற்றும் முறையைபின்பற்றலாம் என்றுஅறிவுறுத்தப்பட்டுள்ளது பால் விநியோகம் பத்திரிகைவிநியோகம் மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவசார் சேவைகள் செயல்படஅனுமதிக்கப்பட்டுள்ளது

பெட்ரோல் விற்பனைநிலையங்கள் தொடர்ந்துசெயல்படஅனுமதிக்கப்பட்டுள்ளது

இந்தநோய் தொற்றுப் பரவலைகட்டுப்படுத்துவதற்காகஅரசுமேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்குபொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்கவேண்டும் என்றுதமிழகஅரசுகேட்டுக் கொண்டுள்ளது

சென்னை ஸ்டான்லிமருத்துவமனையில் இன்றுஆய்வு மேற்கொண்டபின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

அம்மாநிலசட்டப்பேரவையில் இன்றுபேசுகையில் அவர் இக்கோரிக்கையைவிடுத்தார் இதற்கானமொத்தசெலவையும் மத்தியஅரசேஏற்றுக் கொள்ளவேண்டும் என்றும் செல்விமம்தாபானர்ஜி வலியுறுத்தினார்

மருந்துசெலுத்தும் மையங்களுக்குசெல்பவர்களுக்கும் தடுப்பு பரிசோதனைமேற்கொள்வதற்காகசெல்பவர்களுக்கும் விலக்குஅளிக்கப்பட்டுள்ளது

இதுதொடர்பானவழக்கினைவிசாரணைசெய்தடிவிஷன் பெஞ்ச் இந்தஉத்தரவினைபிறப்பித்தது

கிராமப்புறங்களிலும் இந்தநோய் தொற்றுபரவிவருவதுகவலைக்குரியதுஎன்றுஅவர் தெரிவித்தார் இதனைகட்டுப்படுத்துவதற்காகநாளைமறுநாள் முக்கியமுடிவு எடுக்கப்படவுள்ளதாகஅமைச்சர் கூறினார் மகளிரைபோலதிருநங்கையரும் பேருந்துகளில் அரசுப் கட்டணமின்றிபயணிப்பதுகுறித்துபரிசீலிக்கப்படும் என்றுதமிழகமுதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார்

மகளிர் நலன் உரிமைஆகியவற்றுடன் திருநங்கையர் வாழ்வையும் இணைந்துசிந்திப்பதேதிமுகஅரசின் வழக்கம் என்றுதிரு ஸ்டாலின் கூறியுள்ளார்

சென்னையில் நடைபெறவுள்ள இந்தக் கூட்டத்தில் ஆன்லைன் வகுப்புகளுக்கானகட்டணங்களைமுறைப்படுத்துவதுகுறித்தும் விவாதிக்கப்படவுள்ளதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் அசாமில் புதியஅரசுஅமைப்பதுதொடர்பானஆலோசனைக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது பிஜேபிதலைவர் திருநட்டா உள்துறைஅமைச்சர் திருஅமித் ஷா முதலமைச்சர் திருசர்பானந்தசோனாவால் அம்மாநிலஅமைச்சர் அசாம் திருஹிமாந்தாபிஸ்வா ஷர்மாஉள்ளிட்டோர் இந்தஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றனர் சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய அசாம் ஐனநாயககூட்டணிவெற்றிபெற்றுள்ளதைஅடுத்து புதிய அரசு அமைப்பது தொடர்பாக தொடர் ஆலோசனைமேற்கொள்ளப்பட்டுவருகிறது இமாச்சலப்பிரதேசத்தில் நிலஅதிர்வு உணரப்பட்டது

டோக்கியோவில் நடைபெற்றுவரும் ஒலிம்பிக் தகுதிப் போட்டிக்கானபடகுபோட்டியின் இறுதிச் சுற்றில் இந்த இணை இரண்டாவது இடத்தைபிடித்தது இதன்மூலம் இந்த இணைஒலிம்பிக் போட்டிக்குதகுதிபெற்றுள்ளது

இதில் இந்தியாநியூசிலாந்தைஎதிர்கொள்கிறது இந்தப் பின்னர் போட்டிக்குப் இங்கிலாந்துக்குஎதிரானஐந்துபோட்டிகளைகொண்டடெஸ்ட் கிரிக்கெட் தொடரிலும் இந்தியா பங்கேற்கிறது